பிரதம் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் சூரத் மற்றும் தண்டியில் பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தேசுப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசிக்கப்படுகிறது

புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்

மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தள்ளார்

தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் சூரத் தண்டி ஆகிய பகுதிகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார்

சூரத்தில் நடைபெறும் புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதம் அங்கு மருத்துவமனை ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார் நவ்சாரி மாவட்டத்தில் உள்ள தண்டி கடற்கரைக்கு அவர் செல்கிறார்

எமது உப்பு சத்தியாகிரகத்தின்போது காந்தியடிகள் நிகழ்த்திய உரை மற்றும் பிற நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கேட்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது தேசுப்பிதா மகாத்மாகாந்தியின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சா்வமத பிராா்த்தனையும் அங்கு நடைபெற்றது காந்தி நினைவு தினத்தைபொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் குதந்திரப் போராட்ட வீரர்கள் செய்த தியாகத்தை நாடு நன்றியுடன் நினைவு கூர்வதாகக் குறிப்பிட்டுள்ளார் மனிதநேயத்தின் வெளிப்பாடாகவும் வன்முறைக்கு எதிராக நேர்மையாக போராடியவருமான மகாத்மா காந்தியின் தியாகத்தை இந்தியாவும் உலக நாடுகளும் என்றென்னும் நினைவு கூறும் என்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் மகாத்மா காந்தியின் வழியில் நடக்க தமது அரசு உறுதியேற்பதாகக் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைத்து நாட்டு மக்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகாத்மாகாந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலும் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது இந்நாளைபொட்டி தமிழகத்தில் சென்னை மெினா கடற்கரை காமராஜர் சாவையில் அமைந்துள்ள காந்தியின் உருவச்சிலைக்கு தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் முதலமம்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர்துவி மரியாதை செலுத்தினர்

சாலைகளில் அந்த நேரத்தில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது இந்நாள் தீண்டாமை ஒழிப்பு தினமாகவும் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஊழியர்களுக்கு செய்துவைத்தார் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது

ஆன்மீக கற்றுவாவை ஊக்குவிப்பதற்கு ஏதுவாக பிரயன்ராஜில் உள்ள ரிஷி பரத்வாஜ் ரிஷி வால்மிகி ரிஷி சிரிங்கி மாதாசாந்தா மற்றும் நிஷத்ராஜ் ஆஸ்ரமங்களை புதப்பிக்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அவர் கூறினார் ஏர்செல் மாக்ஸிஸ் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பத்து கோடி ரூபாய் உத்தரவாதக் கட்டணம் செலுத்திய பின்னர் அவர் வெளிநாடு செல்லலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு கூறியுள்ளது சர்வதேச டென்னிஸ் போட்டிகளை நடத்துவது தொடர்பாக அடுத்த சில மாதங்களுக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாக திரு கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவில் கூறியுள்ளார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழழப்பு விடுத்துள்ளார் இன்று மாலை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை மற்றும் மக்களவையைச் சேர்ந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

வெள்ளிக்கிழமை அன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது

எஸ் சி எஸ் டி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் தெரிவித்துள்ளது

இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி திரு ராஜா தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணைய சட்டத்தின்படி சிறபான்மை அந்தஸ்து தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க மாநில அரகக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்து தீர்ப்பளித்தார்

இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த மாதத்தில் மூன்று ஏலங்கள் நடைபெறவுள்ளதாக வங்கி அறிவித்துள்ளது

அடுத்த மாதம் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் ஏலங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படவும் இந்தியாவும் கிர்கிஸ்தானும் உறுதிபூண்டுள்ளன பாதுகாப்டு வளர்ச்சி மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன இந்தியா வந்துள்ள கிர்கிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிங்கிஸ் ஐதர் பெக்கோவ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இடையே நடைபெற்ற ஆலோகனைக்குப் பின்னா் வெளியுறவுத்துறை அளமச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் இரு நாட்டு அளமச்சர்களும் இருதரப்பு பலதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கரை ஆண்டுகளாக சீனாவின் சிறையில் உள்ள மனித உரிமை வழக்கறிஞர் வேங் குவான் சாங்கை விடுவிக்க வேண்டுமென்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பேசிய அமெிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ராபா்ட் பலாடினோ திரு வேங்கின் சிறை இருப்பு குறித்து கவலை வெளியிட்டுள்ளார்

ஐரோப்பிய யுனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அயர்லாந்தின் எல்லை தொடர்பாக சில மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அந்நாட்டு பிரதமர் தெசா மே உரிமை கோரினார் இதற்கு ஆதரவு அளித்து இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினா்கள் ஆதரவு தெரிவித்தனா்

தாக்குதலில் ஈடுப்பட்ட தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்தது முர்ஷியாவில் நடைபெறும் மகளிர் ஹாக்கி போட்டிகளில் இந்திய அணி ஸ்பெயின் அணியை ஐந்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்றது நாளை நான்காவது மற்றும் இறுதி ஆட்டம் நடைபெறவுள்ளது